மாநகரின் குடிநீர் விநியோகத்தை தனியார் நிறுவனத்திடம் தமிழக கோவை அரசு ஒப்படைத்துள்ளதற்கு திமுக செயல்தலைவர் திரு மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் அண்ணாமலை பல்கலைக்கழகம் தொலைதூரக் கல்வியை நடத்தக்கூடாது சிதம்பரம் என்ற பல்கலைக்கழக மானியக் குழுவின் அறிவிப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது இந்திய ஜனநாயகத்தில் அவசர் நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது ஒரு கருப்பு அத்தியாயம் என்று திரு எம் வெங்கையா நாயுடு கூறியிருக்கிறார்

இனி விரிவான செய்திகள் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் முதலாவது கூட்டம் வரும் திங்கட்கிழமை புதுதில்லியில் நடைபெற உள்ளது புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நீர்வளத் துறை செயலர் திரு யூ பி சிங் இதனைத் தெரிவித்தார் உச்சநீதிமன்ற உத்தரவுபடி காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் காவிரி நீர் ஒழுங்காற்று குழு ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன இதற்கான தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்த இரண்டு குழுக்களிலும் இடம்பெற உள்ள கள்நாடக மாநில பிரதிநிதிகளின் பெயர்களை அம்மாநில அரசு நேற்று அறிவித்தது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர் திரு டி கே சிவகுமார் காவிரி பிரச்சினைக் குறித்து விவாதிக்க கர்நாடகாவில் விரைவில் அனைத்துக்கட்சி கூட்டத்தை நடத்த முதலமைச்சா் திரு எச் டி குமாரசாமி முடிவு செய்திருப்பதாக கூறினாா் கோவை மாநகரின் குடிநீர் விநியோகத்தை பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனத்திடம் தமிழக அரசு ஒப்படைத்துள்ளதற்கு திமுக செயல்தலைவா் திரு மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளாா் மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீரை வழங்க வேண்டியது மாநில அரசின் கடமை என்றும் அதனால்தாள் திமுக ஆட்சியின்போது பல்வேறு மாவட்டங்களில் கூட்டுக்குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன என்றும் அவர் கூறினார் ஃப்ளோரைடு பாதிப்புக்குள்ளான தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைக்கூக ஜப்பான் நாட்டிடமிருந்து நிதியுதவி பெற்று ஒக்கனேக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்தியது என்றும் அவர் தெரிவித்தார் சென்னை மெரினா கடற்கரையில் மறைந்த முதலமைச்சா் ஜெயலலிதாவின் நினைவிடம் கட்டுவதற்கு வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்யக்கோரி தொடரப்பட்ட வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இத்தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி இந்திரா பானா்ஜி தலைமையிலான அமா்வு விசாரணை முடியும் வரை கட்டுமானப் பணிகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற மனுதாரரின் கோரிக்கையை ஏற்க மறுத்துவிட்டது

சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் தொலைதூரக் கல்வியை நடத்தக்கூடாது என்ற பல்கலைக்கழக மானியக் குழுவின் அறிவிப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது

இந்நிலையில் பல்கலைக்கழக மானியக்குழுவின் அறிவிப்பினால் நடப்பு கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கையை நடத்த இயலாத நிலை உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் இந்த மனுவை விசாித்த சென்னை உயா்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திரா பானா்ஜி நீதிபதி பி டி ஆஷா ஆகியோர் அடங்கிய அமா்வு பல்கலைக்கழக மானியக் குழுவின் அறிவிப்புக்கு இடைக்கால தடை விதித்து இவ்வழக்கு குறித்து பல்கலைக்கழக மானியக் குழு மற்றும் மத்திய அரசு பதிலளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர் பின்னர் வழக்கு விசாரணைய ஆறு வாரங்களுக்கு நீதிபதிகள் ஒத்தி வைத்தனர் கோவை மாவட்டம் சிங்காநல்லூரில் கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற கொலை வழக்கில் சரணடைந்த ஒருவரை நீதிமன்ற அறைக்குள் சென்று கைது செய்த காவல்துறையின் நடவடிக்கைக்கு சென்னை உயா்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது குற்ற வழக்கு ஒன்றில் ஒருவர் நீதிமன்றத்தில் சரணடைந்து விட்டால் நீதிமன்றத்திற்குள் சென்று அவரை கைது செய்யக்கூடாது என்ற விதிமுறை கூட கூவல்துறைக்கு தெரியாதா என்று கேள்வி எழுப்பிய தலைமை நீதிபதி இந்திரா பானா்ஜி இத்தகைய செயலில் ஈடுபட்ட காவல்துறையினா் மீது நீதிமன்ற அவமதிப்பு சட்டத்தின்கீழ் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சித்தார் ராமேஸ்வரத்தை அடுத்துள்ள தங்கச்சி மடம் அந்தோணியாா்புரம் கடற்கரைப் பகுதியில் ஏராளமான ஆயுதங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன ஒருவரது வீட்டில் கிணறு தோண்டும்போது பெட்டிகள் தென்பட்டன

இப்பொருட்கள் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் ஆசிய கட்டமைப்பு மற்றும் முதலீட்டு வங்கியின் மூன்றாவது ஆண்டு கூட்டத்தை மும்பையில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார் ஆசியா மற்றும் அதற்கப்பால் உள்ள நாடுகளில் அடிப்படை கட்டமைப்பு பணிகளுக்கு நிதி திரட்டுதல் வங்கிக் கடன் உள்ளிட்டவை குறித்து இந்தக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது ஆசிய நாடுகளில் உள்ள மக்களின் சமூக பொருளாதார வசதிகளை மேம்படுத்துவது குறித்தும் அதற்கான திட்டங்களுக்கு நிதியை எத்தகைய வழியில் திரட்டலாம் என்பது குறித்தும் இந்தக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது இந்தக் கூட்டத்தில் பங்கேற்கும் தொழில் நிறுவனங்களின் தலைவா்களையும் பிரதமா் சந்தித்து பேசவிருக்கிறார் இந்திய ஜனநாயகத்தில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது ஒரு கருப்பு அத்தியாயம் என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு எம் வெங்கையா நாயுடு கூறியிருக்கிறார் அவசர நிலை இந்திய ஜனநாயகத்தின் கருப்பு அத்தியாயம் என்ற தவைப்பில் பிரசார் பாரதியின் தலைவர் திரு சூரிய பிரகாஷ் எழுதியுள்ள நூலை புதுதில்லியில் நேற்று வெளியிட்டு அவர் பேசினார் சகிப்புதன்மையற்ற சிலர் சக குடிமக்களின் சுதந்திரத்தை பறிப்பதாகவும் இது இந்தியாவின் மாண்புகளுக்கும் பாரம்பரியத்திற்கும் எதிரானது என்றும் அவர் கூறினார் ஜனநாயகத்தை பாதுகாக்க மக்கள் அனைவரும் முன்வர வேண்டும் என்றம் அவர் கேட்டுக்கொண்டார் வருங்கால தலைமுறையினரும் அறிந்துகொள்ளும் வகையில் பாடத்திட்டத்தில் அவசர நிலை குறித்த தகவல்கள் இடம்பெற வேண்டும் என்றும் அவர் கூறினார்

புதுதில்லியில் நேற்று மத்திய உள்துறை அமைச்சள் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழுவின் கூட்டத்தில் இம்முடிவு எடுக்கப்பட்டது இந்தக் கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சா் திரு அனந்த் குமார் பிற்படுத்தப்பட்டோா் தேசிய ஆணையத்திற்கு அரசியல் சாசன அந்தஸ்து வழங்க உதவி செய்யும் மசோதா முத்தவாக் மசோதா மூன்றாம் பாலினத்தவர் குறித்த மசோதா உள்ளிட்ட முக்கியமான மசோதாக்கள் நிறைவேற்றப்படும் என்றார் கூட்டத்தொடரை சுமூகமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் நடத்த அனைத்து அரசியல் கட்சிகளும் அரசுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கூறினார்

இருவரி செய்திகள் தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் ஒத்துழைப்பு உள்ளிட்டவை தொடர்பாக பேச்சு நடத்த உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அடுத்த மாதம் பங்களாதேஷ் செல்கிறார் இந்திய கடற்படை தலைமை தளபதி திரு சுனில் லாம்பா டாக்காவில் நேற்று பங்களாதேஷ் ஜனாதிபதி திரு அப்துல் ஹமீத் ஐ சந்தித்து பேசினாா் புதுதில்லி வந்துள்ள ஐக்கிய அரபு குடியரசு நாடுகளின் வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு ஷேக் அப்துல்லா பின் சையத் அல் நயான் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார்

விளையாட்டுச் செய்திகள் முதலில் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி குறித்த செய்திகள்

நேற்றிரவு ஸ்பெயின் மொராக்கோ அணிகளுக்கிடையே நடைபெற்ற ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது இரு அணிகளும் தலா இரண்டு கோல்கள் போட்டன மற்றொரு போட்டியில் சவுதி அரேபியா இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் எகிப்தையும் உருகுவே மூன்றுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் ரஷ்யாவையும் வென்றது ஈரான் போர்ச்சுக்கல் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது இரு அணிகளும் தலா ஒரு கோல் போட்டன இன்றிரவு ஏழரை மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டங்களில் ஆஸ்திரேலியா பெருவையும் டென்மா்க் பிரான்சையும் இரவு பதினொன்று மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நைஜீரியா அர்ஜெண்டினாவையும் ஐஸ்லாந்து குரேஷியாவையும் எதிர்கொள்கின்றன முன்னணி அணிகளில் ஒன்றான அர்ஜெண்டினா நைஜீரியாவுக்கு எதிரான இன்றைய ஆட்டத்தில் வெற்றிப்பெற்றால் மட்டுமே அடுத்த சுற்றுக்குள் நுழைய முடியும் என்ற இக்கட்டான நிலையில் உள்ளது